கோடி ரூபாய்க்கும் கூடுதலான புதிய முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோா் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனா் இனி விரிவான செய்கிகள் தமிழகம் திறன் பயிற்சி பெற்ற கடினமாக உழைக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லமை வாய்ந்த மனித வளத்தைக் கொண்ட மாநிலம் என குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற இரண்டு நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநட்டில் இன்று நிறைவுரையாற்றிய அவர் சாலை ரயில் விமானம் கப்பல் என நாட்டின் எந்த பகுதிக்கும் சென்று வருவதற்கான போக்குவரத்து வசதிகளைக் கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றார் இதன் காரணமாக காத்திருக்க வேண்டிய தேவையின்றி தமிழகத்திற்கு எளிதில் வந்து செல்லாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே தமிழ்நாட்டில் முதலீடு செய்வோர் உரிய பலனை அறுவடை செய்யலாம் என்றும் திரு வெங்கையா நாயுடு உறுதிபட தெரிவித்தார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பெரும்பாலான உலக நாடுகள் பொருளாதார தேக்கநிலையை சந்தித்ததால் சா்வதேச பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி முன்று சதவீதத்திற்கும் மேல் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயிலான மத்திய அரசு சீர்திருத்தம் செயல்பாடு மாற்றம் ஆகிய மூன்று அம்சங்களை தாரக மந்திரமாகக் கொண்டு செயல்படுவதாகவும் ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பம் என்ற கருத்தின் அடிப்படையிலேயே இந்தியா செயல்படுவதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார்

இதன் மூலம் கமார் பத்தரை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை பெட்ரோலியம் நிறுவனம் ஹூன்டாய் எம் ஆர் எப் ஃபாக்ஸ்கான் அதானி குழுமம் பி எஸ் ஏ பிரான்ஸ் ஐஸர் மோட்டார் போன்ற பிரபல நிறுவனங்கள் முதலீட்டு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவைச் சேர்ந்த டி பி ஐ காம்போசைட்ஸ் நிறுவனம் காற்றாலை மின் உற்பத்திக்கான இறக்கைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையையும் ஃபின்லாந்தின் சால்காம் மற்றும் சீனாவின் லக்ஸ்சேர் நிறுவனங்கள் மின்னணு வன்பொருள் உற்பத்தி தொழிற்சாலையையும் தொடங்க முன் வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் ராம்கோ டி வி எஸ் மோட்டார்ஸ் மற்றும் கெம்பிளாஸ்ட் போன்ற நிறுவனங்களும் விரிவாக்கப் பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் பொதுத் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிச் செல்லும் பேச்சுக்கே இடமில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவரும் எளிதாக அணுகக் கூடியதாக தோதல்களை மாற்றுவது என்பது குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற சா்வதேச கருத்தரங்கில் திரு சுனில் அரோரா இன்று உரையாற்றினார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் பயன்பாடும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் கருவி பொருத்தப்படுவதும் தொடரும் என்று அவர் கூறினார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக அண்மையில் கூறப்பட்ட மாற்றுக் கருத்துக்கள் தரதிருஷ்டவசமானவை என்றும் அவா் தெரிவித்தாா் தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி இந்த கருத்தரங்கிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்தது தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைபிடிக்கப் படுவதையொட்டி தமிழகத்திலும் மாநில மாவட்ட மற்றம் வாக்குச்சாவடி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாஹூ பங்கேற்று தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை செய்து வைக்கிறார் மாநில அளவில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு போட்டியில் வெற்றிபெற்ற மாணவர்களுக்கும் அவர் பரிசுகளை வழங்குகிறார் எந்த ஒரு வாக்களரும் விடுபட்டுவிடக் கூடாது என்பதே இந்த ஆண்டு வாக்காளர் தினத்தின் மையக்கருத்தாகும் இந்நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் இன்று மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் விழிப்புண்வு நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தைகளுக்கு அதிகாரமளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை பெண் மேற்கொண்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி தெரிவித்துள்ளார் தேசிய பெண் குழந்தைகள் தினம் மற்றும் பெண் குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு கல்வி அளிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டதன் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் பென் குழந்தைகள் பாதுகாப்புத் திட்டம் தொடங்கப்பட்ட பின் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பாக சமூக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மத்தியில் தற்போதுள்ள அரசு மேற்கொண்ட பல்வேறு முன் முயற்சிகள் காரணமாக ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் குழந்தைகளின் பாலின விகிதத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார்

மாணவர்களும் சென்னைய சேர்ந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பினரும் முதல் முறையாக இணைந்து கலாம்சாட் செயற்கைகோளை வடிவமைத்துள்ளனர்

சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பெட்ரோ கெமிக்கல் துறையில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான எட்டாவது தேசிய விருதுகளை வழங்கினார்

திறன் வளர்ச்சி கல்வி தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் பிளாஸ்டிக் மற்றும் அது தொடர்பான தொழில்களுக்கான ஆராய்ச்சியில் முன்னணி நிறுவனமாக திகழ்கிறது என்றும் அவர் கெரிவிக்கார் மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு கதானந்த கவுடா மாநில அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் வருமான வரி செலுத்தாததால் மறைந்த முதலமைச்ச் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டம் வீடு ழுடக்கப்பட்ட சொத்துக்கள் பட்டியலில் இருப்பதாக வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த வீட்டை நினைவு இல்லமாக மாற்றுவதற்கு எதிா்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டிய பாக்கித் தொகையை முழுமையாக செலுத்திவிட்டால் முடக்கப்பட்ட சொத்துக்களின் பட்டியலிலிருந்து விடுவிக்க எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை மாநில அரசு உடனடியாக பேச்சுவா்த்தைக்கு அழைத்து பிரச்சினைக்கு தீர்வுகாண வேண்டும் என்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இதே கோரிக்கையை தமாகா தலைவா் திரு ஜி கே வாசனும் விடுத்துள்ளாா்

தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள உளுந்து மற்றும் பச்சைப் பயறு வகைகள் வரும் ஒன்றாம் தேதி முதல் அரசு கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காவல் ரோந்துக்கான செயலி மற்றும் கண்காணிப்பு கேமராக்களின் பயன்பாட்டை காவல்துறை வடக்கு மண்டல ஐ ஜி திரு நாகராஜ் இன்று தொடங்கி வைத்தார் ரஷ்ய கடற்பகுதியில் ஏற்பட்ட கப்பல் தீ விபத்தில் மாயமான கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறையைச் சேர்ந்த மாலுமி செபாஸ்டின் பிரிட்டோவை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியா மாஸ்ட்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஆஸ்திரேலிய ஒப்பள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு செக் குடியரசின் பெட்ரோ குவிட்டோவாவும் ஜப்பானின் நவோமி ஒசாகாவும் தகுதி பெற்றுள்ளன்